சாசன உரிமை பாதுகாக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி

தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மலுக்களையும் உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது

பிரிட்டன் பொதுத் தேர்தலுக்கான வாக்குபதிவு தற்போது நடைபெற்று வருகிறது

எஸ் சி எஸ் டி சமுதாயத்தினர் நலனுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் குடியுரினம சுட்டத் திருத்த மசோதா குறித்து அசாம் மக்கள் கவலைப்பட தேவையில்லை என்று அம்மாநில முதலமச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த அவர் மாநிலத்தின் கலாச்சாரம் பண்பாடு மொழி அரசியல் மக்களின் நில உரிமை போன்றவற்றிற்கு அசாம் உடன்படிக்கையின் அடிப்படையில் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அசாம் உடன்படிக்கையின் ஆறாவது பிரிவை நடைமுறைப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடியும் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வும் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக் காட்டினார் குடியுரிமை சுட்டத் திருத்த மசோதா குறித்து சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் இதனிடையே அசாமில் குடியுரிமை சட்டத் திருத்த மசோதாவை எதிர்த்து ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன காரடங்கு உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அசாம் மாணவர்கள் சங்கத்தினர் நூற்றுக்கணக்கானோர் கூடினர் குவஹாத்தி திப்ருகர் ஜோர்ஹட் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு பகலாக ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் உள்ளது அம்மாநிலத்திற்கு ரயில் மற்றும் விமாள போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் பிஜேபி தொண்டர்களின் வீடுகளில் போராட்டக்காரர்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர் சில மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளன நிலைமையை சமாளிக்க குவஹாத்தி திப்ருகர் மோரிஹவோன் தேஷ்பூர் ஆகிய இடங்களில் ரானுவமும் அசாம் துப்பாக்கிப் படையினரும் சுட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

இந்த மலுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று கூறி நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனா் இதனையடுத்து மனுதாரா்கள் இந்த மனுக்களை நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டுமென்று கோரினர்

இது குறித்து கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த துறைக்கான அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் ஆய்வு மேற்கொண்டு இந்த பணிகளை பூர்த்தி செய்வதற்கான காலக்கெடுவையும் நிர்ணயம் செய்தது குறிப்பிடத்தக்கது

இந்த குழு ஒருமாத காலத்திற்குள் தனது அறிக்கையை சமா்ப்பிக்கும் என்று அவர் கூறியுள்ளார் இந்த குழுவின் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினா் திரு ஜெயராம் ரமேஷ் நியமிக்கப்பட்டுள்ளாா் வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள ஆபாச படங்கள் குறித்து உறுப்பினர்கள் கவலை தெரிவித்ததை அடுத்து திரு வெங்கையா நாயுடு இந்த குழுவை அமைத்துள்ளதாகக் கூறியுள்ளார்

ஜார்கண்ட் சட்டப் பேரவையின் நான்காவது மற்றம் ஐந்தாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர்

அனைத்து தரப்பினரின் நலன்களை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் பிஜேபி தலைவரும் பாதுகாப்புத்துறை முத்த அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் கிரண்பூரில் பேசுகையில் நிலையான மற்றும் பெரும்பான்மை பலமிக்க அரசால் மட்டுமே மக்களுக்காக சிறப்பாக பணியாற்ற முடியும் என்று கூறினார் மத்தியில் வலுவான நிலையில் உள்ள பிஜேபி அரசு மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று கூறினார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி ராஜ்மகால் மெகராமால் ஆகிய இடங்களில் ஜார்கண்ட் சட்டப் பேரவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் மற்றம் கூட்டனி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் பழங்குடி மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் எஸ் சி எஸ் டி மக்களின் நிலங்களை தொழிற்சாலைகள் கட்ட பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் அவற்றை விவசாயிகளுக்கே திருப்பி தர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார் தெலங்கானாவில் பாலியல் வன்முறை மற்றும் கொலை குற்றத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட நான்கு குற்றவாளிகள் போலீஸ் என்கவுண்டரில் குட்டுக் கொல்லப்பட்டது குறித்தும் பெண் கால்நடை மருத்துவர் பாலியல் வன்னொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டது குறித்தும் விசாரிக்க ஒய்வு பெற்ற நீதிபதி திரு வி எஸ் சிர்புர்கர் தலைமையில் மூன்று நீதிபதிகள் கொண்ட விசாரணை ஆணையத்தை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது

விசாரனை ஆணையம் தனது பணியை தொடங்கும் நாளிலிருந்து ஆறு மாதத்திற்குள் தனது விசாரணை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் என்றும் நீதிபதிகள் அறிவித்தனர் இதுதொடர்பாக தெலங்கானா உயர்நீதிமன்றமும் தேசிய மனித உரிமைகள் ஆணையமும் விசாரணை நடத்துவதற்கு நீதிபதிகள் தடை விதித்துள்ளனர் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் விதத்தில் மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக மத்திய வேளான் அமைச்சா் திரு நரேந்திரசிய் தோமர் தெரிவித்துள்ளார் இன்று மக்களவையில் விவசாயம் தொடர்பான விவாதத்தின்போது பதிலளித்த அவர் வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் குழு அளித்துள்ள பரிந்துரைகள் ஏற்றுக் கொள்ளப்பட்டு அதனை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகக் கூறினாா் உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவை பெற்றிருந்தாலும் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளதாகத் தெரிவித்தார்

பிரிட்டன் பொதுத் தேர்தலுக்கான வாக்குபதிவு தற்போது நடைபெற்று வருகிறது

இந்திய வெஸ்ட் இன்டீஸ் அனிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடபெறுகிறது இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் இரு அணிகளின் வீரர்களும் இன்று சென்னை வந்து சேர்ந்தனர்